ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார்

பிரதமர் திரு

நரேந்திர மோ டியை வழியனுப்பி வைத்தார் முன்னதாக பூட்டான் மன்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கு பகல் விருந்து அளித்தார் திம்பு வில் இன்று காலை ராயல் பூட்டான் பல்கலைக்கழக மாணவர்களிடையே திரு நரேந்திர மோடி பேசுகையில் பூட்டான் மக்களிடையே நிலவும் நல்லிணக்கமே அந்நாட்டு மக்களின் மகிழ்ச்சிக்குக் காரணம் என்றும் வெறுப்பை விட மகிழ்ச்சிதான் பெரிது என்பதே மனித குலத்திற்கு பூட்டான் வழங்கும் செய்தி என்றும் கூறினார் இந்தியா விற்கும் பூட்டா னிற்கும் இடையே பாரம்பரியமாக நிலவும் உறவுகளுக்கு அப்பாற்பட்டு பள்ளிக் கல்வி முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரையிலும் டிஜிட்டல் பணப் பட்டுவாடா முதல் பேரிடர் நிர்வாகம் வரையிலும் மேலும் பல புதிய துறைகளிலும் ஒத்துழைக்க இருநாடுகளும் விரும்புவதாக அவர் தெரிவித்தார்

பிரதமரின் இப்பயணத்தின் போது அறிவியல் தொழில்நுட்பம் சட்டக்கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன மும்பை ஆளுனர் மாளிகை வளாகத்தில் தரைக்கடியில் அமைக்கப் பட்டுள்ள சுரங்க அருங்காட்சியகத்தை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த இன்று திறந்துவைத்தார் ஆளுனர் மாளிகை மற்றும் அலுவலகத்தை புனரமைக்கும் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்

இந்த அருங்காட்சியகம் இவ்வாண்டின் பிற்பகுதியில் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பொதுமக்களுக்கு திறந்துவிடப் படும் ஜம்மு காஷ்மீ ரில் இயல்பு நிலை திரும்பிவரும் நிலையில் இன்று காஷ்மீர் பள்ளத்தாக்கின் மேலும் பல இடங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப் பட்டன தொலைபேசி சேவைகள் ஒவ்வொரு பகுதியாக மீண்டும் வழங்கப்பட்டு வருவதாகவும் சில உள்ளூர் நாளேடுகள் இன்று முதல் மீண்டும் வெளியாகத் தொடங்கி இருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதிலும் ஆரம்பப் பள்ளிகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்றும் இதற்குத் தேவையான ஏற்பாடுகள் முழு அளவில் செய்யப் பட்டுள்ளதாகவும் ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்தித் தொடர்பாளர் திரு ரோஹித் கன்சால் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் நாளை முதல் அரசு அலுவலகங்களிலும் ஊழியர் வருகை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப் படுகிறது பாகிஸ்தா னுடன் எப்போது பேச்சுவார்த்தை நடந்தாலும் பாகிஸ்தா னால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் பற்றி மட்டுமே இந்தியா பேசும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இன்று ஹரியானா மாநிலம் கல்கா வில் ஜன ஆசிர்வாத் யாத்திரையை கொடியசைத்து தொடக்கிவைத்த அவர் நிகழ்ச்சியில் பேசுகையில் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக்கொண்ட பின்னரே அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் இந்தியா வை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் கூறினார்

புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீ விபத்து நடந்த இடத்தை மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் இன்று நேரில் பார்வையிட்டு நிலவரங்களை ஆராய்ந்தார் நுண்ணுயிரியல் சோதனை கூடத்தில் பிடித்த தீயினால் அதை ஒட்டியுள்ள சில பகுதிகள் பாதிக்கப்பட்ட போதிலும் நோயாளிகள் பகுதியில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் இடங்களுக்கு மாற்றப்பட்ட நோயாளிகள் பின்னர் மீண்டும் வார்டுகளுக்கு கொண்டுவரப் பட்டதாகவும் அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப் பட்டுள்ளது எய்ம்ஸ் மருத்துவமனையில் தீ விபத்துகளை தடுப்பதற்கான வசதிகள் மற்றும் தீ அணைப்பு வசதிகள் போதிய அளவில் ஊழியர்களுக்கு இருப்பதாகவும் இதுகுறித்து மருத்துவமனை அவ்வப்போது விழிப்புணர்வு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப் பட்டுள்ளது இதற்கிடையே நோயாளிகளுக்கு எந்தப் பிரச்சனையும் வராதபடி மருத்துவப் பரிசோதனைக் கூட சேவைகளை மீண்டும் முழு அளவில் செயல்படுத்துவது குறித்து எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியுள்ளார் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் இன்று புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று

அருண்ஜெய்ட்லி உடல்நிலை குறித்து டாக்டர்களிடம் கேட்டறிந்தார்

ராம்நாத் கோவிந்த் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா சுகாரதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஆகியோர் அவரை மருத்துவமனைக்கு சென்று பார்த்தனர் தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்கள் எதிர்கட்சித் தலைவர் உட்பட அனைத்துத் தரப்பினரின் கோரிக்கைப் படியே பால் கொள்முதல் விலை உயர்த்தப் பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் இன்று சேலம் விமானநிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் எல்லா துறைகளைப் போலவே பால் உற்பத்தித் துறையிலும் செலவு அதிகரித்து விட்டதால் பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டியது அவசியம் என்றும் தற்போது குறைந்த அளவில் மட்டுமே பால் விலை உயர்த்தப் பட்டுள்ளதால் சாதாரண மக்களுக்கு இதனால் பாதிப்பு இராது இதற்கிடையே பால் கொள்முதல் விலை என்றும் கூறினார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று கோவள த்தில் உள்ள கடல் சறுக்கு பயிற்சிப் பள்ளியை நேரில் சென்று பார்வையிட்டார் ராஜ்நிவாஸ் குழுவினரும் உடன் சென்றனர் கடந்த வாரம் புதுவை கடற்கரையில் விழிப்புணர்வு கடல் சறுக்குப் பயிற்சியில் ஈடுபட்ட கடல் சறுக்கு வீரர்களும் இந்நிகழ்ச்சிக்கு நிதி ஆதரவு அளித்த டிடிகே குழுமத்தின் நிர்வாகிகளும் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் கடல் சறுக்குப் பயிற்சிப் பள்ளி ஒன்றை அமைக்கத் தேவையான உதவிகள் பெற்றுத் தரப்படும் என இவர்களிடம் துணைநிலை ஆளுனர் உறுதி அளித்தார்

ரங்கசாமி கூறியுள்ளார்

அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மை இல்லை என்றும் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களைக் குறை சொல்வதே முதலமைச்சரின் வழக்கமாகி விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுவை சட்டமன்றத்தில் எதிர் கட்சிகள் பேச அனுமதிக்கப் படுவதில்லை என்று திரு ரங்கசாமி குற்றம் சாட்டினார் இதுகுறித்தும் சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியினரை எதிர்கொள்ள வேண்டிய விதம் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப் பட்டதாக அவர் தெரிவித்தார் என்ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக பிஜேபி ஆகிய எதிர்கட்சிளின் எம்எல்ஏ க்கள் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டனர்

அத்திவரதரை தரிசனம் செய்துள்ளனர்

அத்திவரதர் சயனம் கொண்டுள்ள அமிர்தசரஸ் குளத்தைச் சுற்றிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப் பட்டுள்ளனர்

வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி கடலூர் விழுப்புரம் புதுவை நாகை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கன மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

இதற்குத் தகுதியானவர்களை கண்டறிவது குறித்து நுண்கடன் நிறுவனங்களுடன் ஆலோசனை நடத்தப் பட்டுள்ளதாக மத்திய அரசின் கார்பொரேட் விவகாரங்கள் துறைச் செயலர் திரு

ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார்